மோடி நாட்டு மக்களின் கடும் உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது என்றும் இந்த உழைப்பின் பலனை வளர்ச்சியின் வடிவில் தமது அரசு வட்டியும் முதலுமாக மக்களுக்கு திருப்பித் தரும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் இன்று மகாராஷ்டிர மாநிலம் லத்தாரில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பின்னர் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் தேர்தல் பிரச்சாரப் பொது கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தொடர்ந்து மைசூரில் பிரச்சாம் மேற்கொண்ட பின்னர் இன்று மாலை கோவை வருகிறார் கோவையில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டத்தில் கோவைநீலகிரி திருப்பூர் ஈரோடு மற்றும் பொள்ளாச்சி மக்களவை தொகுதிகளுக்கான அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் உரையாற்றுவார் இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்களும் பங்கேற்கிறார்கள் ராகுல்காந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று அசாம் மாநிலம் ஹைலாகண்டி மாவட்டத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அமைச்சரவையில் இளம் தலைமுறையினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்

இதில் ஒரு பகுதி டெல்லியில் உள்ள முக்கிய நபர் ஒருவரின் வீட்டில் இருந்து அரசியல் கட்சி தலைமையகம் ஒன்றுக்கு அனுப்பப் பட்டுள்ளதாகவும் வாரியம் தெரிவித்துள்ளது இத்தகைய தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் மீறல்கள் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் அனுப்பப்படுவதாக நேரடி வரிகள் வாரியத்தின் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப் பட்டுள்ளது மோடி திரைப்படம் பிரகமர் நரேந்திரமோடியின் வாழ்க்கை திரு வரலாற்று திரைப்படத்தை வெளியிட தடை கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இத்திரைப்படத்திற்கு தணிக்கை வாரியம் இன்னும் சான்றிதழ் வழங்காததால் இப்போதே மனுதாரர் தடை காரணம் இல்லை என்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோரக் கோகோய் நீதிபதிகள் திரு தீபக் குப்தா திரு சஞ்சீவ் கன்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தமது உத்தரவில் கூறியது

இன்று நெல்லித்தோப்பு தொகுதி அண்ணா நகரில் காங்கிரஸ் கட்சியின் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் திரு வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதற்கிடையே செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் காங்கிரஸ் கட்சியின் கதாநாயகனாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார்

அன்பழகன் விமர்சித்தார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு நீட் தேர்வில் விலக்கு அளிப்போம் என்று அறிவித்து இருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் என்று அவர் கடுமையாக கூறினார்

மேலும் தேர்தல் அறிவிப்பு குறித்த துண்டுச் சீட்டையும் மக்களுக்கு கொடுத்துச் செல்ல உள்ளனர்

இன்று நடந்த இந்த விழிப்புணர்வு பேரணியை துணை தலைமை தேர்தல் அதிகாரி திரு தில்லைவேல் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் ஸ்வீப் அமைப்பின் ஆலோசகர் திரு நெடுஞ்செழியன் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு கோவிந்தசாமி மற்றும் தேர்தல் துறை அலுவலர்கள் இதில் பங்கேற்றனர் இயந்திரம் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் மற்றும் விவி பேட் ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்களை தயார் செய்யும் பணிகளில் தேர்தல் துறை மும்முரமாக ஈடுபட்டுள்ளது

புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் கந்தவேலு ஏனாமில் மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதைத் தெரிவித்தார்

புதுவையில் இலவச அரிசி வழங்க தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கவில்லை என்றும் அவர் கூறினார் ஏனாம் பகுதியில் தேர்தல் ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் அதிகாரி ஆய்வு செய்த போது தேர்தலுக்கான பொதுப் பார்வையாளர் திருமதி சோமா சேட்டர்ஜியும் உடன் இருந்தார் தலைமை தேர்தல் அதிகாரி நடத்திய மறுஆய்வுக் கூட்டத்தில் ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ரச்சனா சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

இவ்வாண்டு தரவரிசைப் பட்டியலுக்கு போட்டியிடும் உயர்கல்வி நிறுவனங்களின் அதிகரித்த நிலையிலும் இந்த எண்ணிக்கை முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

விழுப்புரம் விழுப்புரத்தில் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற சமரச மையம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி சரோஜினி தேவி மாவட்ட ஆட்சியர் திரு சுப்பிரமணியன் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சமரச மையத்தின் மூலம் துரிதமாகவும் எளிமையாகவும் வழக்குகளுக்கு தீர்வு காணப்படுவதால் கால விரயமும் பண விரயமும் தவிர்க்கப்படுவதாக திருமதி சரோஜினி தேவி கூறினார் குடும்பத்தகராறுகள் நிலத் தகராறுகள் மற்றும் சொத்து வழக்குகளை தீர்த்துக் கொள்ள சமரச மையங்களை பொது மக்கள் அதிகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்